கூறியுள்ளார் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆர் பெயர் சூட்ட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் உலகின் மிகப்பெரிய மருத்துவக் காப்பீட்டுத்திட்டத்தை ஏழை மக்களின் நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளதாக நிதித்துறை இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்

வித்தியாசத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்டை வென்றது இனி விரிவான செய்திகள் அமைதி நடவடிக்கைகளில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார் உலகளவில் அமைதி நடவடிக்கைகளில் இந்தியப் படை வீரர்கள் முக்கிய பங்களித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் எந்தவொரு சூழ்நிலையிலும் அண்டை நாடுகளுடன் இந்தியா முதலில் போா் தொடுத்ததில்லை என்றும் பிரதமர் கூறினார் இருப்பினும் நாட்டின் இறையாண்மையை காப்பதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தாா் தீவிரவாதிகளுக்கு எதிராக ராணுவத்தினா் நடத்திய துல்லிய தாக்குதலை அவர் சுட்டிக்காட்டினார் தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்காக மேற்கொள்ளப்பட்ட துணிச்சலான நடவடிக்கை இது என்றும் பிரதமர் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார் இந்த துல்லிய தாக்குதல் வெற்றியின் இரண்டாம் ஆண்டு திருவிழா கடந்த மூன்று நாட்களாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டதாக அவர் தெரிவித்தார் பாதுகாப்புப் படைகளின் வல்லமையை உணர்த்தம் வகையில் விழா இந்த கொண்டாடப்பட்டதாகவும் அவர் கூறினார்

தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்து நாட்டு மக்களை படை வீரர்கள் பாதுகாத்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் காதி மற்றும் கைத்தறித் துணிகளை பொதுமக்கள் கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார்

தேசப்பிதா மகாத்மா காந்தி சுதந்திரப் போராட்டத்தை மக்கள் இயக்கமாக மாற்றியதை அவர் சுட்டிக்காட்டினார் எந்தவொரு திட்டமும் வெற்றி அடைவதற்கு மக்கள் பங்களிப்பு அவசியமாகிறது என்றும் அவர் கூறினார் தூய்மை இந்தியா இயக்கத்தின் வெற்றிக்கு பொதுமக்களின் பங்களிப்பே காரணம் என்றும் அவர் தெரிவித்தார் தூய்மை இந்தியா இயக்கம் குறித்து உலக அளவில் இப்போது பேசப்பட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் தூய்மையே சேவை இயக்கத்தில் பஙகேற்ற அனைவருக்கும் தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார் உலகளவில் மிகப்பெரிய துப்புரவு மாநாடு தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

மனித உரிமைகளின் முக்கியத்துவத்தை சமூகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்று இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமரின் இந்த உரை தொடர்பாக சென்னை வானொலியின் செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்துள்ள சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் இதே அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது மூத்த பத்திரிகையாளர்கள் திரு வெங்கடேஷ் திரு ஜெகந்நாதன் பொருளாதார வல்லுநர் டாக்டர் கவுரி ராமச்சந்திரன் ஆகியோர் இதில் பங்கேற்றுள்ளனர் மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

நீலகிரி மாவட்டம் ஜெகதளா கிராமத்தில் நல்வாழ்வு மையத்தை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார்

எம்ஜிஆர் நூற்றாண்டு நிறைவு விழா மாவட்டங்கள் தோறும் நடத்தப்பட்டு பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் நிறைவேற்றப்பட்டு இருப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் சென்னையில் நடைபெற்று வரும் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் தற்போது உரையாற்றி வரும் அவர் இவ்வாறு கூறினார் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆர் பெயர் சூட்ட வேண்டும் என்றும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு பாரத ரத்னா வழங்கவேண்டும் என்றும் முதலமைச்சர் மத்திய அரசை மீண்டும் வலியுறுத்தினார் துணை முதலமைச்சர் திரு ஒ பன்ளீர்செல்வம் பேசுகையில் தமிழகத்தின் வாழ்வாதார பிரச்சினைகளுக்கு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா தீர்வு கண்டதாக கூறினார் மாநில அமைச்சர்கள் சுட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அஇஅதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் உட்பட பலர் இதில் பங்கேற்றுள்ளனர் மாநிலம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் இதில் கலந்து கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இவ்விழாவையொட்டி எம்ஜிஆர் நினைவு சிறப்பு அஞ்சல் தலையும் நூற்றாண்டு விழா மலரும் வெளியிடப்பட்டது

மக்களவைத் தேர்தலுக்கான கூட்டணி தொடர்பாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினை விரைவில் சந்தித்துப் பேசவுள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திரு திருநாவுக்கரசர் கூறியுள்ளார் இன்று சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எட்டு கட்சிகள் இடம்பெற வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார் மத்திய அரசின் மின்வசதித் திட்டங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன்மூலம் மின்சாரமின்றி தங்களுக்கு இருந்த சிரமங்கள் தற்போது நீங்கியுள்ளதாக பயனாளிகள் தெரிவித்தனர்

நீர்பிடிப்புப் பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் ஒன்றரை அடி உயர்ந்தது

துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் அபிஷேக் வர்மா ஜோதி சுரேகா இணை வெள்ளிப் பதக்கம் வென்றது ஒற்றையர் பிரிவில் அபிஷேக் வர்மா வெண்கலப் பதக்கம் வென்றார்

வெஸ்ட் இண்டீஸ் இந்திய கிரிக்கெட் வாரிய லெவன் அணிக்கு எதிரான இரண்டு நாள் பயிற்சிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது விஜய் ஹஜாரே கோப்பைக்கான கிரிக்கெட் போட்டியில் தமிழகம் அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் பெங்கால் அணியை வென்றது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது